விவசாயிகள் அமைப்புசாரா தொழில்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினருக்கு பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன

பிரதமரின் கிஷான் திட்டத்தில் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார்

ஐந்து லட்சம் ரூபாய் வரை வருமான வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது

பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு முதன் முறையாக மூன்று லட்சும் கோடி ரூபாயை தாண்டியுள்ளது

செய்யப்பட்டுள்ளது

இடைக்கால பட்ஜெட்டில் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார் சிறு மற்றும் விளிம்பு நிலை விவசாயிகளுக்கு நேரடியாக பயனளிக்கும் பிரதமரின் விவசாயிகள் நல நிதி என்ற புதிய திட்டமும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு மாபெரும் புதிய ஒய்வூதியத் திட்டம் ஐந்து லட்சம் ருபாய் ஆண்டு வருமானம் பெறும் தனி நபருக்கான வருமா வரிச்சலுகை உள்ளிட்ட அறிவிப்புகள் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யபட்ட இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன நாடாளுமன்ற மக்களவையில் வரும் நிதி ஆண்டுக்கான மத்திய அரசின் இடைக்கால நிதி நிலை அறிக்கையை தாக்கல் செய்து நிதி அமைச்சர் திரு பியூஷ் கோயல் உரையாற்றினார்

இந்த திட்டத்தில் இரண்டு ஹெக்டேர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படும்போது ஆறாயிரம் ரூபாய் மூன்று தவணைகளில் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றாா் இந்த திட்டம் சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் என்றும் முதலாவது தவணைத்தொகை மார்ச் மாதத்திற்குள் செலுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பசுக்களின் மரபணு ஆராய்ச்சி மூலம் உற்பத்தியை பெருக்குவதற்கான ராஷ்ட்ரீய காமதேனு ஆயோக் அமைக்கப்பட இருப்பதாக அமைச்சர் அறிவித்தார் கடல் வளத்தை பெருக்குவதற்கும் மீன் வளத்திற்கென்றும் தனியாக துறை ஒன்று உருவாக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார்

உலகிலேயே மிகப்பெரிய ஓய்வூதிய திட்டம் இது என்றும் அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பெருமிதம் தெரிவித்தார் இதன் மூலம் பத்து கோடி அமைப்புசாரா தொழிலாளா்கள் பயனடைவாா்கள் என்று அவர் பட்ஜெட் உரையில் குறிப்பிட்டார்

தேவைப்பட்டால் கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் ஐந்து வட்சம் ரூபாய் மட்டும் ஆண்டு வருமானம் ஈட்டும் தனி நபர்கள் வருமான வரி செலுத்த தேவையில்லை என்று நிதி அமைச்சர் திரு பியூஷ் கோயல்

இதன்மூலம் மூன்று கோடி பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறினார் வருங்கால வைப்புநிதி குறிப்பிட்ட சேமிப்புகள் காப்பீடு

நேரடி வரி வசூல் முறை எளிதாக்கப்பட்டுள்ளது

மிகைப்பிடித்தம் உடனடியாக வழங்கப்படும்

அவற்றின் இயக்குநர்கள் தகுதிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்ற தகவலையும் அவர் கூறினார் அடுத்த இந்து ஆண்டுகளில் ஒரு லட்சம் கிராமங்களை டிஜிட்டல் கிராமங்களாக மாற்றுவதற்கு அரசு திட்டமிட்டுள்ளது ஏற்றுமதி இறக்குமதி பரிவர்த்தனைகளை சுங்கத்துறை டிஜிட்டல் மயமாக்கவுள்ளது முதன் முறையாக பாதுகாப்புத்துறைக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு மூன்று லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளது

மத்திய அரசின் மின்னனு சந்தை நடைமுறை மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்துக்கும் விரிவுபடுத்தப்படும் வீடு வாங்குவோருக்கு ஏற்படும் ஜி எஸ் டி சுமையை குறைப்பது பற்றி ஆய்வு செய்யவும் விரைந்து பரிந்துரைகள் வழங்கவும் அமைச்சர்கள் குழு ஒன்றை அமைக்க மத்திய பட்ஜெட்டில் யோசனை தெரிவிக்கப்பட்டுள்ளது

வங்கிகளில் கடன் வாங்கி திருப்பிச் செலுத்தாத பெருந்தொழில் அதிபர்களிடமிருந்து மூன்று லட்சம் கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டிருப்பதாக நிதி அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்

அகல ரயில்பாதையில் இருந்த ஆள் இல்லாத லெவல் கிராஸிங்குகள் அனைத்தும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார் நிதிப் பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மூன்று புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கும் என்று பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினருக்கும் ஏதாவது ஒரு வகையில் பயன்தருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக பிரதமா் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

விவசாயிகளின் நலனை பாதுகாக்கவும் ஏனழ மற்றும் நடுத்தர வகுப்பினரின் பொருள் வாங்கும் திறனை அதிகரிக்கும் என்று நம்புவதாக மத்திய அமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார் இந்த பட்ஜெட் ஏழை மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்டது என்று பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த பட்ஜெட் வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்றும் நடுத்தர வகுப்பினருக்கு நிவாரணம் அளிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் இடைக்கால பட்ஜெட் எதிர்க்கட்சிகளுக்கு அச்சத்தை அளித்திருப்பதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார் மத்திய அரசின் இந்த இடைக்கால பட்ஜெட் குறித்து அரசியல் கட்சிகள் வரவேற்றும் குறை கூறியும் பல்வேறு கருத்துக்களைத் தெரிவித்துள்ளன

இந்த பட்ஜெட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்றும் நாடாளுமன்றத்தில் இந்த பட்ஜெட்டுக்கு வாக்கெடுப்பு அவசியமில்லாததால் முக்கியமில்லா பட்ஜெட் என்றும் முன்னாள் நிதி அமைச்சர் திரு ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் இந்த பட்ஜெட் ஆளும் பிஜேபி யின் தேர்தல் வாக்குறுதியாக உள்ளது மக்களவை காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜூன கார்கே கூறியுள்ளார் இது இளடக்கால பட்ஜெட் என்பதால் நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்த தேவையில்லை அதற்கு முக்கியத்துவமும் இல்லை என்று திரிணமூல் காங்கிரஸ் தலைவரும் மேற்குவங்க முதலமைச்சருமான செல்வி மம்தா பானர்ஜி கூறியுள்ளார் இந்த பட்ஜெட் எதிர்க்கட்சிகள் மீதான துல்லிய தாக்குதல் என்று லோக் ஜனசக்தி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் மத்திய அரசுக்கு இன்னும் மூன்று மாதங்களே எஞ்சியுள்ள நிலையில் செயல்படுத்த முடியாத வாக்குறுதிகளை அளித்திருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யுனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கருணாகரன் குற்றம்சாட்டியுள்ளார் மத்திய அரசு இன்று தாக்கல் செய்துள்ள இடைக்கால பட்ஜெட்டை வரவேற்பதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இடைக்கால பட்ஜெட் என்பதால் இதற்கு முக்கியத்துவம் தேவையில்லை என்று எதிர்க்கட்சிகள் கூறியிருந்தாலும் ஏனழ மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் உதவும் அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதாகக் கூறினார் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நன்மை பயக்கும் திட்டங்களை இந்த பட்ஜெட் தந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தர்ராஜள் கூறியுள்ளார் பட்ஜெட்டில் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய அம்சங்கள் ஏதுமில்லை என்று இந்திய கம்யுனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் குறை கூறியுள்ளார் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் திட்டங்கள் தொடர்பாக பட்ஜெட்டில் ஏதும் இடம்பெறவில்லை என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கூறியுள்ளார்

ஜம்மு கஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் துருப்காம் ராஜ்போரா பகுதியில் பாதுகாப்பு படையினர் நேற்று நள்ளிரவு மேற்கொண்ட நடவடிக்கையில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் இவர்கள் ஜெய்ஷே முஹமது பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது

இதனிடையே தெற்கு கஷ்மீரில் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள டஞ்சன்போரா பகுதியை சேர்ந்த இஷ்ரத் முனீர் என்ற இளம்பெண்ணின் உடல் நேற்று மாலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கி குண்டுகளால்